திரிபுரா முதலமைச்சராக பிஜேபி யைச் சே்ந்த திரு பிப்லப் குமார் டேவ் சற்று முன் பதவியேற்றுக் கொண்டார் நாடாளுமன்றத்தில் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகள் இன்றும் பாதிக்கப்பட்டன காவிரி பிரச்சினை தொடர்பான ஆவோசனைக் கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது ஜம்மு கஷ்மீர் பிரச்சினை தொடர்பாக ஐ நா மனித உரிமை ஆணையம் தெரிவித்த கருத்துக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது உலகக் கோப்பை துப்பாக்கிச் கடும் போட்டியில் இந்தியாவின் அஞ்சும் வெள்ளிப் பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் தீராத நோயால் அவதிப்படுபவர்கள் அவர்களின் விருப்பத்தின் பேரில் மரணிக்க அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்றுக் கொண்டுள்ளது இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிவான ஐந்து நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன அமர்வு முக்கியத்தும் வாய்ந்த இந்த தீர்ப்பிளை இன்று வழங்கியுள்ளது உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை என்று மருத்துவர்களால் அறிவிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு செயற்கை சுவாசத்தை நிறுத்துவதற்கான நெறிமுறைகள் இந்த தீர்ப்பில் இடம் பெற்றுள்ளன இப்பிரச்சினை தொடர்பான சுட்டம் இயற்றப்படும் வரை இந்த நெறிமுறைகள் செயல்பாட்டில் இருக்கும் என்றும் அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது திரிபுரா முதலமைச்சராக பிஜேபி யைச் சேர்ந்த திரு பிப்லப் குமார் டேவ் சற்று முன் பதவியேற்றுக் கொண்டார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பலர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் இதில் பங்கேற்றனர் நாடாளுமன்றத்தில் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிக்ள அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டன மக்களவை கூடியதும் காவிரி மேலாண்மை வாரியத்தை ஏற்படுத்த வேண்டுமென்ற கோரிக்கையை வலியுறுத்தி அஇஅதிமுக உறுப்பினர்களும் ஆந்திராவிற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டுமென்ற கோரிக்கையை வலியுறுத்தி தெலுங்கு தேசம் மற்றும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்களும் அமளியில் ஈடுபட்டனர்

மாநிலங்களவையிலும் இதே நிலை நீடித்ததால் அவை நடவடிக்கைகள் பிற்பகல் இரண்டரை மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது காவிரி பிரச்சினை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது மத்திய நீர்வளத்துறை செயல் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் தமிழகம் கர்நாடகா புதுவை கேரள மாநிலங்களின் உயரதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர் காவிரி மேலாண்மை வாரியத்தை ஆறு வாரத்திற்குள் ஏற்படுத்த வேண்டுமென்ற கோரிக்கையை மட்டுமே தமிழக அதிகாரிகள் வலியுறுத்த வேண்டுமென்று திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் இதற்கிடையே காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு உடனடியாக ஏற்படுத்த வேண்டுமென்ற கோிக்கையை வலியுறுத்தி அஇஅதிமுக உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் ஐந்தாவது நாளாக இன்றும் ஆற்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மக்களவை துணைத்தலைவர் திரு தம்பிதுரை நாடாளுமன்றத்திலும் இக்கோரிக்கையை அஇஅதிமுக தொடர்ந்து வலியுறுத்தும் என்றார் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு ஏற்படுத்த வேண்டுமென்றும் திரு தம்பிதுரை கேட்டுக் கொண்டார் மத்திய அமைச்சரவையிலிருந்து தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்கள் விலகியுள்ள போதிலும் தேசிய ஜனநாயகக் கூட்டணியில் அக்கட்சி தொடர்ந்து நீடிப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சா் திரு அனந்த்குமார் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆந்திராவில் உள்ள எதிர்க்கட்சிகள் சுமூகமான அரசியல் சூழ்நிலைக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் குற்றம்சாட்டினார் மாநிலத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்து வருவதாகவும் திரு அனந்த்குமார் தெரிவித்தார் தெலுங்கு தேசும் கட்சியைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் இரண்டு பேரின் ராஜிநாமாவை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஏற்றுக் கொண்டுள்ளார் நேற்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்த திரு அசோக கஜபதி ராஜூ திரு ஒய் எஸ் செள்த்திரி ஆகியோர் தங்களது ராஜிநாமா கடிதத்தை சம்ப்பித்தனர் ஆந்திராவிற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்மென்ற கோிக்கை செயல்படுத்தப்படாததன் காரணமாக மத்திய அமைச்சரவையிலிருந்து விலகுவதாக தெலுங்கு தேசம் அறிவித்தது தில்லி அருகே நொய்டாவில் ஆருஷி கொலை வழக்கில் அலாகாபாத் உயர்நீதிமன்றம் அவரது பெற்றோர்களை விடுவித்து வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக சிபிஐ உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது இந்த வழ்கிகல் காலியாபாத் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் பெற்றோரை குற்றவாளிகள் என தீர்ப்பளித்து தண்டனையும் அறிவித்து இதளை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் அவர்களை விடுவித்து உத்தரவிட்டது இந்த தீர்ப்புக்கு எதிராக சிபிஐ தற்போது உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளது

சுக்மா மாவட்டத்தில் அவர்கள் சரணடைந்ததாக பாதுகாப்பு கண்காணிப்பாளர் திரு அபிஷேக் மீனா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் நக்சலைட்டுக்கள் பழங்குடியினர் மற்றும் வளர்ச்சிக்கு எதிராக செயல்படுவதாக கூறி இவர்கள் சரணடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஐ நா மனித உரிமை ஆணையம் கஷ்மீர் பிரச்சினை தொடர்பாக தெரிவித்த கருத்துக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது ஜெனிவாவில் நடைபெற்ற ஐ நா நமனித உரிமை கூட்டத்திலும் அதன் அவருடாந்திர அறிக்கையிலும் கஷ்மீர் குறித்து வெளியிடப்பட்ட கருத்துக்கள் ஏற்றுக் கொள்ளத்தக்கதல்ல என்று இந்தியா கூறியுள்ளது ஐ நா மனித உரிமை ஆணையத்துக்கான இந்தியாவின் நிரந்தர துதர் திரு ராஜ்குமார் சந்தர் இக்கருத்தை பதிவு செய்தார் ஐ நா ஆணையா் வெளியிட்ட அறிக்கையில் எல்லை தாண்டிய தீவிரவாதம் குறித்த செயல்கள் இடம்பெறவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் மனித உரிமை மீறலுக்கு எதிரான அடிப்படை அம்சமாக தீவிரவாதம் உள்ளது என்றும் அவர் கூறினார் ஆப்கானிஸ்தானில் அந்நாட்டு அரசு தாலிபான் தீவிரவாதிகளுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இந்தியா ஆதரவு தெரிவித்துள்ளது ஐநா பாதுகாப்புக் குழுவில் ஆப்கான் பிரச்சினை தொடர்பாக நடைபெற்ற விவாதத்தில் பங்கேற்று பேசிய ஐநா விற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு சையது அக்பருதீன் இந்த நிலைப்பாட்டினை அறிவித்தார் வன்முறையை கைவிட்டு விட்டு தீவிரவாதிகள் அரசுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற நோக்கில் ஆப்கான் அரசு மேற்கொண்டுள்ள இந்த நடவடிக்கைக்கு இந்தியா முழு ஆதரவு அளிப்பதாகவும் அவர் கூறினார் மியான்மரில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இனப்படுகொலை நடத்தப்பட்டதாகக் கூறப்படும் சம்பவங்கள் குறித்து உறுதியான ஆதாரங்களை சம்ப்பிக்க வேண்டுமென்று அந்நாட்டு அரசு கோரியுள்ளது

மியான்மரில் வன்முறை வெடித்ததை அடுத்து ஏழு வட்சத்திற்கும் மேற்பட்ட ரொஹிங்கியா இஸ்லாமியர்கள் பங்களாதேஷில் தஞ்சம் புகுந்தனர் பிரானஸ் அதிபர் திரு இம்மானுவேல் மெக்ரான் நான்கு நாள் அரசுமுறைப்பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் இரு நாடுகளுக்கிடையேயான உறவை வலுபடுத்தும் நோக்கில் அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன

அமெரிக்காவின் நோபல் பரிசை வென்ற மலாலா மீது துப்பாக்கி குடு நடத்திய பாகிஸ்தானி தாலிபான் அமைப்பின் தலைவர் முல்லா ஃபஸூல்லா குறித்த தகவல் அளிப்பவர்களுக்கு ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் பரிசினை அமெரிக்கா அறிவித்துள்ளது பாகிஸ்தாளின் வெளியுறவு செயலர் அமெரிக்க அதிகாரிகளுடன் நடத்திய பேச்சுவார்தைக்குப் பின்னர் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது ஆப்கானில் செயல்படும் தாலிபான் அமைப்புக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக அமெரிக்கா குற்றம்சாட்டி வருகிறது இதனை பாகிஸ்தான் நிராகரித்துள்ளது உலக கோப்பை துப்பாக்கிச் குடும் போட்டியில் இந்தியாவின் அஞ்சும் வெள்ளிப் பதக்கம் வென்றார் மெக்ஸிகோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஐம்பது மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தைக் கைப்பற்றினார்